ஆந்திராவின் திருப்பதி மற்றும் ஒடிஷாவின் பெர்காம்பூரில் இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

அறிவியல் கல்வியில் இளநிலை மற்றும் முதுநிலை பட்டங்கள் முனைவர் பட்டம் உள்ளிட்டவற்றை இந்த நிறுவனங்கள் வழங்கும் மத்திய அரசு விமான சரக்குப் போக்குவரத்துக் கொள்கையை விரைவில் வெளியிடவுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு கூறியுள்ளார் புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசியஅவர் விமான சரக்குப்போக்குவரத்துத் துறை நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் என்றார் நாட்டின் ஒரு பகுதியில் உற்பத்தி செய்யப்படும் வேளாண் விளை பொருட்களை மற்றொரு பகுதிக்கு எடுத்துச்செல்ல இந்த கொள்கையில் முக்கியத்துவம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார் விமானப் போக்குவரத்துத் துறையில் பாதுகாப்பு அம்சங்கள் உலகத் தரத்தில் உள்ளபோதும் அவற்றை மேலும் மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்டார்

விபத்து நிகழ்ந்த பகுதியை நேற்று பார்வையிட்ட அவர் விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினர் ஒருவருக்கு எஃகு தொழிற்சாலையில் வேலைவாய்ப்பு அளிக்கவேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார்

இது இன்று முதல் நடைமுறைக்கு வருவதாக மத்திய நிதியமைச்சகத்தின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது நகர்ப்புறங்களுக்கு ஈடான வசதிகள் கிராமப்புறங்களுக்கும் ஏற்படுத்தப்பட வேண்டிதள் அவசியத்தை குடியரசுத்துணைத்தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் காந்திகிராமத்தில் உள்ள கிராமியப்பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் நேற்று அவர் கலந்து கொண்டு பேசினார் தேசுப்பிதா காந்தியடிகளின் போதனைகள் எல்லா காலத்திற்கும் பொருந்தும் வகையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் விவசாயத்திற்கும் கிராமப்புற கவளர்ச்சிக்கும் ஊக்கமளிக்கப்படவேண்டியதன் அவசியத்தையும் திரு வெங்கய்யா நாயுடு வலியுறுத்தினார் முன்னதாக நேற்று காலை பொள்ளாச்சியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் நகர்ப்புறங்களைப் போலவே கிராமப்புறங்களுக்கும் அளைத்து கட்டமைப்பு வசதிகளையும் ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றார் மருத்துவர்கள் ஆசிரியர்கள் பொறியாளர்கள் உள்ளிட்டோர் கிராமப்புறங்களில் பணியாற்ற முன்வர வேண்டும் எ்னறு அவர் கேட்டுக்கொண்டார் நேற்று மாலை சென்னை வந்த குடியரசு துணைத் தலைவர் இன்று சென்னையில் நடைபெறும் நான்கு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் அஸ்ஸாம் மாநில அரசும் உள்நாட்டு நீர்வழிப் போக்குவரத்து ஆணையமும் இணைந்து மஜூவி பகுதியை இணைக்கும் போக்குவரத்து சேவையை இன்று தொடங்குகின்றன

இந்த சேவையை மாநில முதலமைச்சர் திரு சர்பானந்தா சோனாவால் இன்று கொடியைசத்து தொடங்கி வைக்கவுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நேற்று இரண்டாம் கட்ட தேர்தல் அமைதியாக நடைபெற்றது

பெட்ரோல் டீசல் விலையை இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகள் குறைக்க மேகாலயா அரசு முடிவு செய்துள்ளது ஷில்லாங்கில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக மாநில துணை முதலமைச்சர் பிரஸ்டோன் டைன்சாய் செய்தியாளரிடம் தெரிவித்தார் இந்த விலை குறைப்பு இன்று முதல் நடைமுறைக்கு வரும் என்று அவர் கூறினார் பிற கல்வி நிறுவனங்களில் சேர்வதற்காக இடம் மாறிச்செல்லும் மாணவர்கள் செலுத்திய கல்விக்கட்டணத்தை திருப்பி அளிக்காவிட்டால் சம்பந்தப்பட்ட கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவுடேகர் எச்சரித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் படிப்பைத் தொடர விரும்பும் மாணவர்களிடம் மட்டும் அந்தப் பருவத்திற்கான கட்டணத்தை வசூலிக்க வேண்டும் என்றார் ஒட்டுமொத்த படிப்புக்கான கட்டணத்தையும் முன்கூட்டியே வசூலிப்பது தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

ஃபிரான்ஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி ஃபிலாரன்ஸ் பார்லேவுடன் அவர் இருதரப்பு உறவுகள் குறித்தும் பாதுகாப்புத் துறையில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார்

பாதுகாப்புத் துறையில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பான ஒப்பந்தங்களும் அப்போது கையெழுத்தானது குறிப்பிடத்தக்கது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டத்தில் வெளியுறவு துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் இன்று பங்கேற்கிறார் கஜகிஸ்தானின் துஷான்பேயில் இன்றும் நாளையும் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது இந்த அமைப்பில் முழு உறுப்பினராக இந்தியா இடம்பெற்றபிறகு நடைபெறும் இரண்டாவது கூட்டம் இதுவாகும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தெலங்கானா ராஷ்ட்ர சமிதி கட்சித் தலைவர் திரு சந்திரசேகர ராவ் தேர்தலுக்கு முன்பு தாம் அளித்த எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா குற்றம்சாட்டியுள்ளார் கரீம் நகரில் நேற்று நடைபெற்ற பொதுக் கூட்டம் ஒன்றில் பேசிய அவர் மத்திய அரசின் நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைய திரு சந்திரசேகர ராவ் தடையாக இருந்ததாகவும் தெரிவித்தார் தெலங்கானாவில் டிசம்பர் ஏழாம் தேதி சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது தெலங்கானா மாநிலத்தில் திருத்தப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட தேர்தல் ஆணையத்திற்கு ஹைதராபாத் உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது இது தொடர்பாக மாநில காங்கிரஸ் தலைவர திரு எம் சசிதர் ரெட்டி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ராதாகிருஷ்ணன் நீதிபதி திரு எஸ் வி பட் ஆகியோர் அடங்கிய அமர்வு வாக்காளர் பட்டியலில் உள்ள குறைபாடுகளை சரிசெய்து அவற்றை வெளியிடுமாறு உத்தரவிட்டது இதையடுத்து திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் நாளை வெளியிடப்படும் என்று மாநில தேர்தல் தலைமைத் அதிகாரி திரு ரஐக் குமார் தெரிவித்துள்ளார் டிட்லி புயல் ஷடிஸா மாநிலம் கோபால்பூர் அருகே இன்று அதிகாலை கரையை கடந்தது இதனால் ஒடிஸாவின் கடலோரப் பகுதிகளில் கடும் சூறைக்காற்று வீசி வருகிறது மேலும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது கோபால்பூர் பகுதியில் ஏராளமான மரங்கள் சாய்துள்ளன மேற்குவங்க கரையோரப் பகுதியை நோக்கி நகர்ந்து வலுவிழக்கும் என்று புவனேஷ்வர் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இந்த புயலால் ஏற்படும் சேதங்களை எதிர்கொண்டு மீட்புப் பணிகளை மேற்கொள்வது தொடர்பாக மத்திய அமைச்சரவை செயலாளர் திரு பி கே சின்ஹா தலைமையில் தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவின் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது

மாலத்தீவில் கடந்த மாதம் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் எதிர்க்கட்சி கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற்றதாக வெளியான முடிவை எதிர்த்து அதிபர் திரு அப்துல்லா யாமின் அந்நாட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார்

பங்களாதேஷ் தேசிய கட்சியைச் சேர்ந்த அந்நாட்டின் முன்னாள் அமைச்சர் மற்றும் துணை அமைச்சரும் தண்டனை விதிக்கப்பட்டவர்களில் அடங்குவர்